பிரதமர் திரு

மக்கள் சார்ந்த அணுகுமுறையாக நம்நாட்டின் வளர்ச்சி அமைந்துள்ளதாக மகிழ்ச்சி தெரிவித்த அவர் தொழில் நுட்பத்தின் மூலம் நாட்டின் குடிமக்கள் அனைவரும் பயனடைந்து வருவதாக குறிப்பிட்டார் திறன்மிகு தொழில்நுட்பங்களால் மனிதகுல மாண்பு மேம்படுத்தப்பட்டிருப்பதாக கூறிய அவர் ஒரு நொடி தொழில்நுட்ப செயல்பாட்டால் கோடிக்கணக்கான விவசாயிகள் நிதி பயன்களை பெற்று வருவதாக கூறினார் நாட்டில் கோவிட் ஊரடங்கு காலத்தில் தொழில்நுட்பத்தால் மட்டுமே ஏழை எளிய மக்களுக்கு சரியான நேரத்தில் துரித உதவிகள் கிடைத்ததாக குறிப்பிட்டார் தொழில்நுட்பத்தின் மூலமே கோப்புகளிலிருந்த திட்டங்கள் உருப்பெற்று மக்களின் வாழ்க்கை முறைக்கு ஏற்ப வேகமாக வளர்ச்சி அடைந்ததாக கூறினார்

தற்போதைய தகவல் தொழில்நுட்ப சூழலில் சிறப்பான செயல்பாடுகள் மட்டுமே கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும் என்று கூறிய அவர் சீர்மிகு மனித ஆற்றல்களும் சிறப்பான சந்தைகளும் நம்முன் உள்ளதாகவும் கூறினார்

தொழில்நுட்பங்களும் திறன்மிகு தொழிற்சாலைகளும் எளிதாக செயல்படும் வகையில் அரசின் கொள்கைகள் உருவாக்கப்படுவதாக பிரதமா் எடுத்துரைத்தாா் தொழில்நுட்ப வல்லுநர்களுடன் கலந்து ஆலோசித்து நம்நாட்டின் எதிர்கால கொள்கைகளுக்கான வரைபடங்கள் உருவாக்க நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதாக கூறினார் நமது இளைஞர்களின் ஆற்றலும் தொழில்நுட்பத்தின் சாத்தியக்கூறுகளும் முடிவில்லாதது என்று கூறிய பிரதமர் மிகச்சிறந்தவற்றை நாட்டிற்கு வழங்கி முன்னெடுத்து செல்ல வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினா் நம்நாட்டின் தகவல் தொழில்நுட்பத்துறை உலகளவில் நம்மை பெருமிதம் கொள்ள செய்யும் என்றும் பிரதமர் நம்பிக்கை தெரிவித்தார் பிரதமர் திரு நரேந்திரமோடி மற்றும் லக்சம்பர்க் நாட்டு பிரதமர் சேவியர் மிட்டல் ஆகியோர் இணைந்து பங்கேற்கும் காணொலி உச்சிமாநாடு இன்றுமாலை நடைபெறுகிறது

எடப்பாடி கே

பிற மாநிலங்களில் கோவிட் பரவல் அதிகரித்து வரும் நிலையில் தமிழகத்தில் அது கட்டுக்குள் இருப்பதாக சுட்டிக்காட்டினார்

சோனியாகாந்தி திரு ராகுல்காந்தி உள்ளிட்டோர் மலர்தூவி மரியாதை செலுத்தினார் அவரது பிறந்தநாளையொட்டி அன்னாருக்கு அஞ்சலி செலுத்துவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி ட்விட்டரில் தெரிவித்துள்ளார்

பள்ளிகள் திறப்பதற்கு முன்னர் சிறப்பு வகுப்புகள் நடத்தக்கூடாது என்று தனியார் பள்ளிகளுக்கு அறிவுரை வழங்கப்பட்டிருப்பதாக கூறிய அவர் மீறி பள்ளிகள் திறக்கப்பட்டால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்தார் சில மாவட்டங்களில் கோவிட் தொற்று முற்றிலும் குறைந்திருந்த போதிலும் பள்ளிகளை திறக்க வாய்ப்பில்லை என்று அவர் கூறினார் பள்ளிகள் திறப்பது குறித்து கல்வியாளர்கள் மற்றும் பெற்றோர்களின் கருத்துக்களின் அடிப்படையில் முதலமைச்சர் அறிவிப்பு வெளியிடுவார் என்றார்

கழிவறை பயன்பாட்டின் முக்கியத்துவத்தை உணா்த்துவதே இத்தினத்தின் நோக்கமாகும் இந்நாளையொட்டி குடியரசு துணைத்தலைவர் திரு வெங்கய்ய நாயுடு விடுத்துள்ள செய்தியில் திறந்தவெளி கழிப்பிடங்கள் இல்லாத நாடாக இந்தியாவை உருவாக்க உறுதியேற்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் ஆரோக்கியமான தேசத்திற்கும் வளமான சமூகத்திற்கும் தாய்மையும் சுகாதாரமும் அதிமுக்கியம் என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அனைவருக்கும் கழிவறைகள் என்ற உறுதிபாட்டை இந்தியா வலுப்படுத்தியிருப்பதாக பிரதமர் திரு

இந்நாளையொட்டி மத்திய நீர்மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு

நிலையான சுகாதாரம் மற்றும் காலநிலை மாற்றம் என்பதே இந்த ஆண்டின் கருப்பொருளாகும் சத்யபிரத சாகு தமிழகத்தில் வாக்காளர் பட்டியல் திருத்தம் செய்யும் பணிகள் குறித்து மாநில தலைமை தேர்தல் அலுவலர் திரு

மீனவர்கள் கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக்கொண்டிருந்த ராமேஸ்வரம் மீனவர்களை இலங்கை கடற்படையினர் தாக்கியதில் இருவர் காயமடைந்தனர் இம்மீனவர்களின் படகு கண்ணாடிகள் உடைக்கப்பட்டதாகவும் மீன்பிடி வலைகளை சேதப்படுத்தியதாகவும் அவர்கள் தெரிவித்தனர்

சிவராசு இன்று நேரில் பார்வையிட்டு ஆய்வுசெய்தார்

தர்மபுரி வாய்ஸ் தர்மபுரி மாவட்டம் பஞ்சப்பள்ளி அருகே கிணற்றில் விழுந்த யானையை மீட்கும் முயற்சியில் வனத்துறையின் ஈடுபட்டுள்ளனர்